நாளை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன ஐம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினரால் இரண்டு பயங்கரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்டனர்

மக்களவைத் தேர்தலில் எஞ்சிய மூன்று கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தவிரமடைந்துள்ளது

ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது ரஷ்யாவில் நடைபெறும் மல்யுத்தப் போட்டியில் பஜ்ரங் பூனியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று கொல்கத்தா பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் அதி தீவிர ஃபோனி புயல் ஒடிஸா மாநிலம் பூரி அருகே இன்று காலை கரையை கடந்தது

தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன மின்விநியோகமும் தடைபட்டது புயலில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர்

மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் இந்திய கடலோரக் காவல்படை கப்பற்படை ஆகியவற்றின் கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஒடிஸா மேற்குவங்கம் ஆந்திரபிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள ராணுவ மற்றும் விமானப்படை பிரிவுகளும் தயார் நிலையில் உள்ளன

புவனேஸ்வர் விமாள நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய மற்றும் அங்கு வரவேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதேபோல் கொல்கத்தா விமான நிலையத்துக்கும் இன்று இரவு ஒன்பதரை மணியிலிருந்து நாளை மாலை ஆறு மணி வரை விமான போக்குவரத்தை நிறுத்தி வைக்குமாறு சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளதை அடுத்து எழுந்துள்ள சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொண்டுள்ளது புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் எண்ணொய் உற்பத்தி செய்யும் பிற நாடுகளிடமிருந்து கூடுதலாக கச்சா எண்ணொய் இறக்குமதி செய்ய பெட்ரோலிய அமைச்சகம் திட்டம் வகுத்துள்ளது என்று தெரிவித்தார் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார நலன்கள் ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டு முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது தடைகளை விதிக்க ஏற்கனவே அமெரிக்கா முடிவு செய்தது எனினும் இந்தியா சீனா இத்தாலி தென்கொரியா உள்ளிட்ட எட்டு நாடுகளுக்கு ஆறு மாதம் தடையிலிருந்து அமெரிக்கா விலக்கு அளித்தது இந்த கால அவகாசம் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை கோட்பாடுகளை கொண்டாடவும் உலகம் முழுவதும் பத்திரிகை சுதந்திரம் பற்றி மதிப்பீடு செய்யவும் இந்தநாள் வாய்ப்பாக அமைகிறது பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது பற்றி விவாதிக்கப்படும் இந்நாளில் கடமை ஆற்றும்போது உயிர்நீத்த பத்திரிகையாளர்களுக்கு அஞ்சவி செலுத்தப்படுகிறது ஜனநாயகத்திற்கான ஊடகம் தகவல்கள் திரிக்கப்படும் காலத்தில் பத்திரிகையும் தேர்தல்களும் என்பது இந்த ஆண்டு உலகப் பத்திரிகை சுதந்திர தின மையக்கருத்தாகும் ஜனநாயக மாண்புகளை வலுப்படுத்துவதற்கு ஊடகங்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கப்யா நாயுடு தெரிவித்துள்ளார் உலகப் பத்திரிகை கதந்திர தினத்தைபொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்களை மையப்படுத்திய சுகாதாரம் கல்வி மகளிர் நலன் வேளாண்மை ஊரக இந்தியா ஆகியவற்றில் ஊடகங்கள் கவனம் செலுத்தவேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் உண்மையை உரைப்பதில் எந்தவித அச்சமோ சார்போ இல்லாமல் இருக்க ஊடகவியலாளர்கள் உறுதி ஏற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் இமாம் சாஹிப் என்ற பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த மோதலின்போது ரானுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார் இந்தப் பகுதியில் பயங்கரவாதிகள் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து தேடுதல் நடவடிக்கையில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டபோது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு ரானுவத்தினர் தக்க பதிவடி கொடுத்தனர் அனந்த்நாக் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட புல்வாமா சோபியான் மாவட்டங்களில் வரும் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது மக்களவைக்கு எஞ்சியுள்ள மூன்று கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் முக்கிய அரசியல் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

ஐந்தாவது கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வருகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்றுதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் சிக்கார் மற்றும் பிக்கானிரீல் நடைபெறம் பொதுக் கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றவுள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஜார்க்கண்ட் மாநிலம் ஜூம்ரி தெலயா குந்த்தி தர்வா ஆகிய இடங்களில் நடைபெறும் பேரனிகளில் பங்கேற்று வாக்கு சேகரிக்கவுள்ளார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூரில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பின்னா் மத்தியபிரதேச மாநிலம் ரேவா வில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பேரணியிலும் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் பொதுச் செயவாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கன்ஜ் மற்றும் சிவகரில் நடைபெறும் பொதுக் கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசவுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின்தலைவர் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகர் மற்றும் சுல்தான்பூரில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அடுத்த ஆண்டு முற்பகுதியில் ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்மூலம் சூரியன் குறித்த பல அரிய தகவல்கள் தெரிய வரும் என்றார் சந்த்ரயான் இரண்டு விண்கலம் வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி நிலவில் இறங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும்

ஃபோனி போன்ற புயல் கரை கடப்பதை துல்லியமாக கணிக்க செயற்கைக் கோள்கள் உதவுவதால் உயிர்ச்சேதங்களையும் பாதிப்பையும் குறைக்க முடிந்துள்ளது என்றும் திரு சிவன் கூறினார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு கிரண்குமாருக்கு ஃபிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியர் விருது வழங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் திரு அலெக்சாண்டரே ஜீக்லர் அவருக்கு இந்த விருதை வழங்கினார் திரு கிரண்குமார் இஸ்ரோ தலைவராக பொறுப்பு வகித்தபோது இந்தியா ஃபிரான்ஸ் இடையேயான விண்வெளி ஒத்துழைப்பை அதிகரிக்க அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டி இந்த விருது வழங்கப்படுவதாக ஃபிரான்ஸ் அரசு கூறியுள்ளது சர்வதேச பயங்கரவாதியாக ஜெய்ஷ் ஈ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அஸார் ஐ நா சபையால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவரது சொத்துக்களை முடக்க பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆயுதங்கள் விற்பனை செய்வதற்கும் வாங்குவதற்கும் மசூத் அஸாருக்கு தடைவிதிக்கப்படுவதாக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த உத்தரவுகளை உரிய முறையில் பின்பற்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு பாகிஸ்தான் அரசு அறிவுறுத்தியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது மொகாலியில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி குப்பர் ஒவரில் ஐதராபாத் அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

கடந்த வாரம் சீனாவில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்தப் போட்டியிலும் பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது